ராஜ்நாத்சிங் ஈரான் பாதுகாப்பு துறை அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அமிர் ஹட்டாமியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார்

ராஜேஷ் பூஷண் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார்

வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் அட்டவணையை

சி சி ஐ வெளியிட்டுள்ளது

பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஈரான் பாதுகாப்பு துறை அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அமிர் ஹட்டாமியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் மூன்று நாள் ரஷ்யப் பயணத்தை முடித்து கொண்டு மாஸ்கோவில் இருந்து புறப்பட்ட திரு ராஜ்நாத் சிங் ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு நேற்று சென்றடைந்தார் ஈரான் பாதுகாப்பு துறை அமைச்சரை சந்தித்து பேசிய அவர் இருநாட்டு மொழி கலாச்சார உறவுகள் குறித்து உரையாடினார் சந்திப்புக்கு பின்னர் திரு ராஜ்நாத் சிங் கூறுகையில் இருநாட்டு கூட்டு நடவடிக்கைகள் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஆப்கனிஸ்தானில் அமைதி ஏற்படுத்துவது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தோம் இந்த ஆலோசனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று தெரிவித்தார்

ஆய்வுக் கூட்டத்தில் மகாராஷ்டிரா மேற்குவங்கம் குஜராத் ஜார்கண்ட் டெல்லி மற்றும் புதுச்சேரி மாநில சுகாதாரத் துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர்

ராஜேஷ் பூஷண் அறிவுரை வழங்கினார்

சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதிகமான பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் தொற்று பாதித்தவர்களை கண்டறிதல் தீவிர சிகிச்சை அளித்தல் ஆகியவற்றை சிறப்பாக பின்பற்றுவதன் மூலம் குணம் அடைந்தவர்கள் விகிதம் அதிகரித்துள்ளதாக சுகாதாரத் துறை தெரிவித்திருக்கிறது

தமிழகத்தில் சுற்றுலா தலங்களை திறப்பது தொடர்பாக மத்திய அரசின் ஆலோசனையின்பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சா் திரு வெள்ளமண்டி நடராஜன் கூறியுள்ளா்

தமிழகத்தில்தான் இந்த நோய் தொற்று காரணமாக ஏறபடும் உயிரிழப்புகள் குறைவாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் இணையவழிக் கல்விக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது ஆசிரியர்கள் தங்கள் பணிகளை தொடங்குவதற்கு முன் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஊட்டச்சத்து முறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டுமென்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இணையவழி வகுப்புகளில் வருகை மற்றும் செயல்திறன் மதிப்பீடு கட்டாயமில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இணையவழி வகுப்புகள் குறித்த புகார்களை பெற்றோர்கள் மின் அஞ்சல் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கேரள எட்னீர் மடத்தின் தலைமை மடாதிபதி கேசவானந்த பாரதி மறைவுக்கு குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் குடியரசு துணை தலைவர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் கேசவானந்த பாரதி தத்துவ ஞானியாகவும் கலாசார அடையாளமாகவும் சிறந்த பாடகராகவும் திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை மாற்ற முடியாது என்ற உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு காரணமாக இருந்தவர் என்றும் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் பிரதமர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் கேசவானந்த பாரதி இந்த சமூகத்திற்கு ஆற்றிய சேவைகளையும் நலிவடைந்த பணிகளையும் நாடு ஒருபோதும் மறக்காது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளமையான கலாசாரத்துடனும் அரசியல் அமைப்புடனும் கேசவானந்த பாரதி மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் என்றும் பிரதமர் தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார்

வினோத் குமார் யாதவ் அறிவித்துள்ளார்

ரயில் பயணத்திற்கு முன்பதிவு செய்து காத்திருப்போர் பட்டியலை கவனித்து வருவதாகவும் பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் தெரிவித்திருக்கிறார் மாணவர்கள் தேர்வு எழுதச் மாநிலங்களின் கோரிக்கைகளை ஏற்றும் புதிய ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சென்னை டெல்லி பெங்களூரு அகமதாபாத் மற்றும் ஐதராபாத் நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை நாளை செப்

முகக் கவசம் அணிதல் சமூக இடைவெளி பின்பற்றுதல் உள்பட கோவிட் தொற்று முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை பயணிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு கொள்ளப்பட்டுள்ளது

தொற்று பரவல் காரணமாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் மற்ற ரயில் நிலையங்களின் வாயிலில் பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு கிருமிநாசினி வழங்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து சேவைகளும் மெட்ரோ ரயில் சேவைகளும் நாளை முதல் தொடங்கப்பட உள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பில் ரயில் சேவை படிப்படியாக தொடங்கப்படும் என்று தெரிவித்துளளது

அகர்பத்தி உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சுயச்சார்பு இந்தியா திட்டத்தில் ஆதரவு அளித்து வருவதாக சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் துறை தெரிவித்துளளது

தொற்று பரவாமல் தடுப்பது கண்காணிப்பது மருத்துவமனைகளில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் போன்ற பணிகளில் மத்தியக் குழுவினர் மாநில அரசுக்கு உதவுவார்கள் என்றும் சுகாதாரத் துறை தெரிவித்துள்ளது

போட்டிகளில் பங்கேற்கும் அணிகளின் வீரர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்று பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு இந்தியாவின் ரோகன் போபண்ணா கனடாவின் டெனிஸ் ஷபோவாலவ் இணை தகுதி பெற்றுள்ளது இந்த போட்டியில் தற்போது இந்தியாவின் சார்பில் போபண்ணா மட்டுமே களத்தில் உள்ளார் சுமித் நாகல் திவிஜ் சரண் ஆகியோர் தோல்வியடைந்த எற்கனவே வெளியேறி விட்டனர்